கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு பிரதமர் திரு பிரவீன் ஜெகந்நாத் தும் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தனர் இருநாடுகளுக்கும் இடையிலான உறவு பரஸ்பரம் நம்பிக்கை வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கோவிட்

நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள மொரீசியஸ் உச்சநீதிமன்ற கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு பிரதமர் திரு பிரவீன் ஜெகந்நாத் தும் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மொரீசியஸ் நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான பணிகளை பாராட்டுவதாக தெரிவித்தார் இந்தியாவுக்கும் மொரீசியஸ்க்கும் இடையிலான நட்புறவு சிறப்புமிக்கது என்றும் தொன்மைமிக்க கலாச்சார தொடர்புகளை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் இருநாடுகளுக்கும் இடையிலான உறவு பரஸ்பரம் நம்பிக்கை வளர்ச்சி ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்தார்

இந்த நோய்த் தொற்று தடுப்புப் பணிகளுக்காக அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் குழுமம் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்த தொகுப்பினை இன்று காணொலி காட்சி வாயிலாக வெளியிட்டு அவர் பேசினார் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

இந்நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை பத்து வட்சத்தை கடந்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் அதற்காக பாடுபட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவப் பணியாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்வதாக கூறியுள்ளது

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளார் இதன்படி அடுத்த மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளா்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளைத் தவிர இதர பகுதிகளில் உள்ள பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் சிறிய கோவில்களுக்கும் மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் ஆட்சியர்களின் ஒப்புதலுடன் பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள திருக்கோவில்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் பெரிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநகராட்சிப் பகுதிகளில் உள்ள அனைத்து வழிபாட்டுத் தலங்களிலும் பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்பட மாட்டாது

பார்சல் சேவையை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள நடைமுறை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்கறி மற்றம் மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது இதர கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் வணிக நிறுவனங்கள் அனைத்து பொருட்களையும் விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சுதந்திர தின விழா உரிய சுகாதார நெறிமுறைகளை கடைபிடித்து கொண்டாடப்படும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வருவதற்கும் இ பாஸ் பெற வேண்டும் பொது போக்குவரத்திற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தடைகள் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளர்வும் கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் நோய்த் தொற்று நிலையையும் கருத்தில் கொண்டு படிப்படியாக தளா்வுகள் வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா் முகக்கவசம் அணிவது அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கபிடிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த கூட்டத்தில் பேசிய அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்குத் தேவையான சிகிச்சை வசதிகள் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

நோய்த் தொற்று மேலும் பரவாமல் இருக்க இந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துள்ளதாக அம்மாநில தலைமைச் செயலர் திரு சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார்

இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது

கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்குள் நாட்டின் அனைத்து பகுதிகளும் கண்ணாடி இழை கேபிள் தகவல் தொடர்பு வசதியால் இணைக்கப்பட்டு விடும் என்று வர்த்தகத் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்